கட்சியிலிருந்து திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா விலகியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடியையும் உள்துறை அமைச்சள் திரு அமித்ஷாவையும் அவர் இன்று சந்தித்து பேசினாா்

விமானம் மூலம் இன்று காலை காஸியாபாத் வந்தடைந்தது

ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது

முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது

தகுதி பெற்றுள்ளனர்

புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியையும் உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷாவையும் சந்தித்து ஆலோசனை நடத்திய பின்னா் தமது கட்சியிலிருந்து விலகும் கடிதத்தை காங்கிரஸ் தலைவா் திருமமதி சோனியா காந்திக்கு அனுப்பி வைத்தாா்

அவர்கள் அனைவரும் பெங்களுருக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக ஆதாரப்பூர்வ தகவல்கள் தெிவிக்கின்றன இதனிடையே அம்மாநில முதலமைச்சா் திரு கமல்நாத் காங்கிரஸ் தலைவா் திருமதி சோனியாகாந்தியை தில்லியில் சந்தித்து பேசினார்

இந்நிலையில் மத்திய பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சள் திரு சிவராஜ் சௌஹான் தலைமையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று மாலை ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன

ஹிண்டானில் உள்ள விமானப்படை தளத்தில் மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது

ஈரானில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் பணி தொடரும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ள பகுதிகளில் சிக்கியிருக்கும் அனைவருக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தொற்று இல்லாதவா்கள் மட்டுமே முதலில் மீட்கப்படுகின்றனா் இதன் ஒரு பகுதியினர் இன்று இந்தியா திரும்பியுள்ளனர் இது தொடர்பாக டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மிட்புக் குழுவினருக்கு தமது நன்றியை தெரிவித்துள்ளார் இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய ஈரான் அதிகாரிகளுக்கும் இந்திய விமானப்படையினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார் ஈரானில் உள்ள இதர இந்திய யாத்திரிகர்களையும் இந்தியா அழைத்துவர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

அரசுகள் தொழில் நிறுவனங்கள் மற்றும் தனிப்பட்ட நபர்கள் கொரோனா குறித்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டமென்றும் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்றும் கூறியுள்ளார் நோயை கட்டுப்படுத்துவதில் வரலாற்றுப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அஸ்ஸாமில் விமான நிலையங்கள் மற்றும் நதிநிர் துறைமுகங்களில் கொரோனா வைரஸ் தொற்று கண்கானிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேசிய சுகாதாரத் திட்ட இயக்குநர் டாக்டர் லஷ்மணன் கூறியுள்ளார்

நாடு முழுவதிலும் கொரோனா வைரஸ் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கௌபா ஆய்வு மேற்கொண்டார் காணொலி காட்சி மூலம் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் வைரஸ் தொற்று குறித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட வேண்டுமென்று கூறினாா் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென்றும் மருத்துவ பரிசோதனைக் கூடங்களில் தேவையாள மருத்துவ சாதளங்கள் வைத்திருக்க வேண்டுமென்றும் தெரிவித்தாா் உள்ளுர்வாசிகளுக்கு கொரோனா விழிப்புணா்வு வழங்கப்பட வேண்டுமென்றும் நோய் பாதித்தவா்களை உடனடியாக மருத்துவமனையில் சோக்க வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார்

மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் தபாயிலிருந்து வந்த இரண்டு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தபாயிலிருந்து வரும் பயனிகள் அனைவருக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக புனே நகராட்சி தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ராமச்சந்திர ஹன்காரே கூறியுள்ளார்

குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குளிர்காலத்தின் முடிவை குறிக்கும் வகையிலும் வசந்த காலத்தை வரவற்கும் வகையிலும் ஹோலி கொண்டாடப்படுவதாகக் கூறியுள்ளார் எண்ணங்களை நிறைவேற்றும் பண்டிகையாக ஹோலி திகழ்வதால் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகையாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த நாளில் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இதனிடையே கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக இந்த ஆண்டு குடியரசுத்தலைவர் மாளிகையில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டங்கள் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது

வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ள பல நாடுகள் ஏற்கனவே பொருளாதார பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் உலக அளவில் இது மந்தநிலையை ஏற்படுத்தம் என்றும் ஐ நா கூறியுள்ளது

இதன் காரணமாக உலக சந்தை நிலவரத்தில் ஏற்றத்தாழ்வு காணப்படும் என்றும் கடன் மீதான வட்டி அதிகிக்கும் என்றும் நுகர்வோர் மற்றும் முதலீட்டாளர்கள் நம்பிக்கை இழக்கும் சூழல் ஏற்படும் என்றும் அறிக்கை கூறுகிறது தவிர்க்க முடியாத இந்த சூழ்நிலையில் எண்ணெய் ஏற்றுமதியில் ஈடுபடும் நாடுகளும் சீனாவுடன் வாத்தக ஒத்துழைப்பு திட்டங்களை மேற்கொண்டு வரும் நாடுகளும் வெகுவாக பாதிக்கப்படும் என்று அந்த அறிக்கை கூறுகிறது கொரோனா வைரஸால் அதிகம் பாதிக்கப்பட்ட சீனாவின் உஹான் நகருக்கு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஸின் பிங் முதல் முறையாக பயணம் மேற்கொண்டார் அங்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்தார்

இது தொடர்பாக டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கு வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் தளிமைப்படுத்தப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளா்ா

உலக குத்துச்சன்டை சாம்பியன் பட்டத்தை ஆறு முறை வென்ற இந்தியாவின் மேரிகோம் உட்பட மூன்று குத்துச்சண்டை வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர்

அரை இறதியில் மேரிகோம் உலக இளையோா் சாம்பியன் பட்டம் வென்ற யுவான் சாங்கை எதிர்கொள்கிறார்